இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானுக்கு நாளை வீர்சக்ரா விருது வழங்கப்பட உள்ளது

தெளிவான கொள்கைகளையும் சரியான குறிக்கோள்களையும் பயன்படுத்தி குறுகிய காலத்தில் பல மைல் கல்களை எட்ட முடிந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார்

சுதந்திர தின அணிவகுப்பிற்கான ஒத்திகை புதுதில்லி மற்றும் அனைத்து மாநில மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று வருகிறது புதுதில்லியில் செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தேசியக்கொடியை ஏற்றிவைத்து நாட்டுமக்களிடம் உரையாற்றுவதன் முன்னோடியாக அங்கு பல்தரப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேறு முக்கிய இடங்களில் சி

டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இதனையொட்டி நாடுமுழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

அனைத்து வானொலி நிலையங்களும் தூர்தர்ஷன் நிலையங்களும் குடியரசுத் தலைவரின் உரையை ஒலி ஒளிபரப்பு செய்யும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

முதலமைச்சர் தமிழக மக்கள் அனைவரும் சாதி மத பேதங்களை களைந்து சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாய் உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

நம் இந்திய திருநாட்டை வல்லரசு நாடாகவும் தமிழ்நாட்டை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாகவும் உயர்த்திட இத்தினத்தில் உறுதியேற்போம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பாரத மிகுமின் நிறுவனத்தில் அதன் செயல் இயக்குநர் திரு

தேசிய தொழில்நுட்ப கல்விக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அதன் இயக்குநர் மினி ஷாஜி தாமஸ் தலைமை வகிக்கிறார்

சந்தீப் நந்தூரி தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை நடைபெறும் சிறப்பு கிராமசபை கூட்டத்தில் நீர்சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நகரில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் திருவான்மியூரில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர்

நரேந்திரமோடி தெளிவான கொள்கைகளும் சரியான குறிக்கோள்களும் இருப்பதால் மத்திய அரசு குறுகிய காலத்தில் பல மைல் கல்களை எட்ட முடிந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் சுதந்திர தினத்தையொட்டி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பெருமளவு மக்களின் ஆதரவை பெற்ற தமது அரசு முத்தலாக் தடை முதல் விவசாயிகள் நலன் வரை அனைத்து துறைகளிலும் சாதனைகள் படைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார் குடிநீர் வழங்குதலும் நீர் சேமிப்பும் இயக்கங்களாக மாற்ற மத்திய அரசினால் முடிந்ததாக தெரிவித்த பிரதமர் இதற்கென நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்திய குடிமக்கள் ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக்கில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறினார்

தமிழ்நாட்டிலிருந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற முதல் பிரசாதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது

வாழைப்பழம் நெய் தேன் வெல்லம் முந்திரி சேர்த்து தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தத்தின் தரத்தை மைசூரில் செயல்படும் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது

மின்சார வாகனங்களை ஊக்குவிப்பதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சேவைகளை விரிவுபடுத்துவதற்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சக செயலர் திரு

பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானோர் மனுக்களை வழங்கி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்துகொண்டுள்ளனர்

எடப்பாடி கே பழனிசாமி காணொலி மூலம் இன்று திறந்துவைத்தார்

திருச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் ஓட்டுநர் பயிற்சி அளிப்பதில் எந்தவித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்றார் நிகழ்ச்சியில் பேசிய மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் அதிவேகத்தில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார்